நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இன்றுவெற்றிகரமாகசோதித்துபார்க்கப்பட்டன

மேற்குவங்க மாநிலத்தில் விஸ்வபாரதிபல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலிகாட்சிவாயிலாகபிரதமர் இன்றுடரையாற்றினார் அறிவும் பதவியும் பெறும்போதுமாணவர்களுக்குகூடுதல் பொறுப்பும் இருக்கவேண்டுமென்றுஅவர் அறிவுறுத்தினார் விஸ்வபாரதிபல்கலைக்கழகம் கல்விமேம்பாட்டில் சிறந்துவிளங்கிவருவதாகத் தெரிவித்தபிரதமர் இதனைதோற்றுவித்ததேசியகவிரவீந்திரநாத் இந்தபல்கலைக்கழக்தைஒருஉலகபல்கலைக்கழகம் தாகூர் என்றுகூடபெயரிட்டிருக்கலாம் என்றுகுறிப்பிட்டார் ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகள் பாடல்கள் உலகஅளவில் புகழ் பெற்றுவிளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் புதியதேசியகல்விக் கொள்கை இந்தியாவின் கயசார்பு இயக்கத்தைமுன்னெடுத்துச் செல்லும் என்றுபிரதமர் நம்பிக்கைதெரிவித்தார் இந்தகொள்கைஆராய்ச்சிமற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு புதியவலுசேக்கும் என்றும் அவர் கூறினார் இவ்விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மாநிலஆளுநருமானதிருஜெகதீப் தன்கர் மத்தியகல்வித்துறைஅமைச்சா் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோா் பங்கேற்றனா்

மாண்டவியாதெரிவித்தார்

எந்ததட்பவெப்பநிலையிலும் பயன்படுத்தும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன உலகிலேயேபீரங்கிகளைதாக்கிஅழிக்கும் அதிநவீனரகஏவுகணைகளாக இவ்விரண்டும் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பாதகாப்பு ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டுநிறுவனம் தெரிவித்துள்ளது வெற்றிகரமாகசோதித்தபாா்க்கப்பட்டதைஅடுத்து ரானுவபயன்பாட்டிற்கு இவை தயாராகஉள்ளன பாதுகாப்புத்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் இந்தஅமைப்பின் விஞ்ஞானிகளுக்குதமதுபாராட்டுகளைதெரிவித்துள்ளார் இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாகக் கொண்டுதாக்கல் செய்யப்பட்டுள்ளவரும் சயசா்பு நிதியாண்டுக்கானமத்தியபட்ஜெட்டில் திறன் மேம்பாட்டுதிட்டத்திற்குகூடுதல் நிதிஒதுக்கப்பட்டுள்ளது

இந்ததிட்டத்தின் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்குதிறன் பயிற்சிஅளிக்கப்பட்டு

வரலாற்றுசிறப்புமிக்கஅனுஆயுததனடஒப்பந்தத்தை ஆய்வு செய்வததொடர்பாகஈரான் மறு உள்ளிட்டமுக்கியஉலகநாடுகளுடன் பேச்சுவார்த்தைநடத்துவதற்குஅமெரிக்காசம்மதம் தெரிவித்துள்ளது

தற்போது அமெரிக்காவின் புதியஅதிபராகஜோ பைடன் பொறுப்பேற்றபிறகு

தென்காசிமாவட்டம் கடையநல்லூரில் நடைபெற்றபிரக்சாரக் கூட்டத்தில் பேசியஅவர் இதனைத் தெரிவித்தார்

ஐ எஸ் எல் கால்பந்தபோட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் மோகன் பெஹாள் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டிஇன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது விஜய் ஹசாரேகோப்பைக்கானஒருநாள் கிரிக்கெட் போட்டிநாளைதொடங்குகிறது